நரேந்திர மோடி மன் கி பாத் உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரண் பேடி ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு வெகுவாகக் குறைந்து வருவதாக சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கோவில்களுக்கு நன்கொடை தருபவர்களுக்கு நிர்வாகம் உரிய ரசீதைத் தர வேண்டுமென்று இந்து சமய அறநிலைத் துறை உத்தரவிட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றினார் இந்த உரை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் நேரலையாக ஒலிபரப்பப் பட்டது

பிரதமர் தமது உரையில் கொரோனாவிற்கு எதிரான போரில் நமக்கு வெற்றி உறுதி இந்த பண்டிகை காலத்தில் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பொருட்களை வாங்கும் போது உள்ளுரில் தயாரிக்கப் பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் கொரோனா தொற்று பரவியுள்ள இந்த சூழ்நிலையில் நடைபெறும் பண்டிகை மற்றும் திருவிழாக்களின் போது நாம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் தனி மனித இடைவெளியுடன் பண்டிகைகளைக் கொண்டாட வேண்டும் பண்டிகைக் காலங்களிலும் ராணுவ வீரர்கள் எல்லையில் இருந்தாலும் ஒட்டு மொத்த தேசமும் உங்களோடு இருக்கிறது உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது எனத் தெரிவிக்க விரும்புகிறேன் நமது ஆன்மீகம் யோகா ஆயுர்வேதம் ஆகியவை உலகையே கவர்ந்திருக்கின்றன தமிழகத்தில் வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர விளையாட்டை ஒத்திருக்கும் மல்கம்பு விளையாட்டு பல நாடுகளில் பிரபலமாகி வருகிறது வேளாண் சட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன் அடைகின்றனர் விவசாயிகளிடம் பல தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றன மக்காச்சோள விவசாயிகளுக்கு தங்களுடைய விலையைத் தவிர ஊக்கத் தொகையும் கிடைக்கின்றது புதிய தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகள் புதிய வியாபார வாய்ப்புக்களை உருவாக்கலாம்

நான் மகரிஷி வால்மீகியை வணங்குகிறேன் இதே நாளில்தான் நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை இழந்தோம் அவருக்கு எனது அஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன் என்று கூறினார் பண்டிகைக் காலங்களில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் முகக் கவசம் அணியுங்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள் தனிமனித இடைவெளியைக் கடைபிடியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் தமது உரையின் போது தூத்துக்குடி மாவட்டத்தில் சலூன் கடை நடத்திவரும் பொன் மாரியப்பன் என்பவர் தனது கடையின் ஒரு பகுதியில் நூலகம் அமைத்ததற்கு பாராட்டு தெரிவித்தார் பின்னர் அவரிடம் தமிழில் உரையாடினார்

அதில் இன்றைய வாக்கியம் என்ற பகுதி உள்ளது ஒரு வாக்கியத்தை பல்வேறு மொழிகளில் எவ்வாறு பேசுகிறார்கள் என்று தினமும் இந்த பகுதியில் புதிதாக ஒரு வாக்கியம் இடம் பெறுகிறது இதை நம்மால் கற்க முடியும் நீங்களும் இந்த இணையதளத்தில் உங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் உங்கள் மாநில கலாச்சாரம் உணவுப் பழக்க வழக்கங்கள் உள்ளூர் உணவு செய்முறை ஆகிய தகவல்களை இதில் பகிர்ந்து கொள்ளலாம் நமது ஒற்றுமை மற்றும் வலிமையை வெளிக்காட்ட இதுவே சிறந்த வழி என்றும் பிரதமர் உறுதிபடத் தெரிவித்தார்

கிரண் பேடி ஒப்புதல் அளித்துள்ளார்

அவற்றில் மாநில தேர்தல் ஆணையராக திரு

கிரண் பேடி ஒப்புதல் அளித்துள்ளார் உள்ள கோவில்களுக்கு புதுச்சேரியில் நன்கொடைகளை பணமாகவோ பொருளாகவே தரும் பொது மக்கள் பக்தர்கள் மற்றும் அமைப்புகள் அதற்கு கோவில் நிர்வாகத்தினரின் கையொப்பம் இட்ட ஒப்புதல் ரசீதை கட்டாயம் பெற வேண்டும் என்று புதுச்சேரி இந்து அறநிலையத் துறை அரசுச் செயலர் திரு மகேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் நன்கொடைகள் தொடர்பாக கோவில் நிர்வாகம் முறையான பதிவேட்டை பராமரிக்க வேண்டும் என்றும் அதை எந்த நேரத்திலும் ஆய்வு செய்வதற்கு தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் மேலும் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை சிறப்பாகக் கொண்டாடப் பட்டது மணக்குள விநாயகர் வரதராஜப் பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனையும் நடைபெற்றது பொது மக்கள் தங்கள் வீடுகளில் சிறப்பு பட்சணங்கள் செய்து சரஸ்வதிக்கு படைத்து வழிபாடு செய்தனர் நகரின் முக்கிய வீதிகளில் பூ பழங்கள் தோரணம் வாங்க பொதுமக்கள் உற்சாகத்துடன் வந்திருந்தனர்

ஆனாலும் கொரோனா அச்சம் காரணமாக மக்களிடையே ஒரு சிறு தயக்கம் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து வருவதை அடுத்து மக்கள் அஜாக்கிரதையாக இல்லாமல் முகக் கவசம் அணிவதையும் தனிமனித இடைவெளியைக் கடைப்பிடிப்பதையும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுமென சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கேட்டுக்கொண்டுள்ளார்

மெட்ரிக் படிப்பிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை தகுதி மற்றும் வாழ்வாதார அடிப்படையிலான நிதி உதவி மாணவர்களுக்கு வழங்கப் படுகிறது

உலகி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழ்களுடன் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்றும் மதிப்பெண் தரவரிசைப் பட்டியல் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை தோட்டக்கலை இளங்கலை பட்டம் மற்றும் பட்டயப் படிப்பில் தரவரிசைப் பட்டியல் வெளியிடப் பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பண்டிகைக் காலங்களில் உள்ளூர் தயாரிப்புப் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரண் பேடி ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு வெகுவாகக் குறைந்து வருவதாக சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கோவில்களுக்கு நன்கொடை தருபவர்களுக்கு நிர்வாகம் உரிய ரசீதைத் தர வேண்டுமென்று இந்து சமய அறநிலைத் துறை உத்தரவிட்டுள்ளது